சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் செயலாக்கம் என்பதே தமது அரசின் தாரக மந்திரம் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் வரும் மக்களவை தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பிஜேபி தான் முடிவு செய்யும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

செயலாக்கம் என்பதே தமது அரசின் தாரக மந்திரம் என்று பிரதமர் திரு

அனைத்து நிலைகளிலும் உள்ள சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி செல்வதே தமது அரசின் குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டார்

திருச்சி சேலம் கோவை மதுரை சென்னை ஆகிய இடங்களை உள்ளடக்கி அமையும் இந்த தொழில்பேட்டையின் மூலம் பாதுகாப்பு தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க வகை செய்யப்படுகிறது மேலும் திருச்சியிலிருந்து கோவை படைப்பாற்றல் திறன் மையத்தையும் அமைச்சா் காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் வரும் மக்களவை தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பிஜேபி தான் முடிவு செய்யும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சி மாவட்டத்தில் எதிர்கால தொழில்வளம் பெருக்கத்திற்காக விமான நிலையம் விரிவாக்கம் அவசியம் என்றும் இதற்கு தேவைப்பட்டால் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டியதிருக்கும் என்றும் இதுகுறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தேவையில்லாமல் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஒரு அடி விலைநிலத்தைக்கூட கையகப்படுத்தியது கிடையாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

தலைமை தேர்தல் ஆணையர் திரு

மேலும் சொந்த ஊர்களில் பணியாற்றும் அலுவலர்களையும் பணிமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் நடவடிக்கைகளில் கறுப்பு பணப்புழக்கத்தையும் ஆள்பலத்தையும் கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஆணையம் பணித்துள்ளது வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்குகளையும் வாகனங்கள் பயன்பாட்டை கண்காணிக்கவும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தேர்தலின் போது முறைகேடான மது பயன்பாட்டிற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட தேர்தல் ஆணையம் பாட்னா விமான நிலையத்திலும் ஏனைய ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த ஆணை பிறப்பித்துள்ளது

சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் இன்று பீகார் தலைமைச் செயலர் உள்துறை செயலர் காவல்துறை தலைமை இயக்குநரோடு ஆலோசனைகளை மேற்கொள்கிறது மேலும் இம்மாநிலத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவா்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களின் கூட்டத்தை நடத்தவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது

பாலகிருஷ்ணன் வரும் மக்களவை தேர்தலில் நாடுமுழுவதும் ஒரே மாதிரியாக இல்லாமல் மாநிலத்திற்கு மாநிலம் கூட்டணி வேறுபடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் பா

மேற்குவங்கத்தை பொறுத்தவரை பா ஜ க மற்றும் திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடும் என்றும் குறிப்பிட்டார்

பிரசாந்த் மூ வடநேரே உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்

ஏற்கனவே சபரிமலை சுவாமி அய்யப்பன் கோவில் தொடர்பாக நிலுவையில் உள்ள மனுக்களுடன் இந்த உத்தரவு தொடர்பான மனுவை இணைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா்

தினேஷ் மகேஸ்வரி கா்நாடக உயா் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் சஞ்சீவ் கன்னா தில்லி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் பணியாற்றி வந்தனர்

நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

இருவரி நாமக்கல் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படாத மகளிர் குழந்தைகள் விடுதி முதியோர் இல்லங்களை மாவட்ட சமூகநல அலுவலகத்தில் உரிய ஆவணங்களுடன் உடனடியாக பதிவு செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி